மத்தியஅரசின் அனைத்துஅமைச்சகங்களும் அடுத்தஐந்து ஆண்டுகளில் ப்பு நிறைவேற்றப்படஉள்ளதிட்ட இலக்குகள் ப் அடங்கியவிவரங்களைதாக்கல் செய்யுமாறுபிரதமர் திருநரேந்திரமோடிவலியுறுத்தியுள்ளார்

கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது

நாட்டின் வடக்குமற்றும் மத்தியமாநிலங்களில் கடும் அனல் காற்றுவீசுகிறது

மாலியில் நிகழ்ந்ததுப்பாக்கிசூட்டில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர்

புதுதில்லியில் பிரதமரின் இல்லத்தில் நடைபெற்றகூட்டத்தில் பிரதமர் திருநரேந்திரமோடி அரசின் அனைத்துதுறைசெயலாளர்களுடன் கலந்துரையாடினார்

காரணமாகநாட்டின் அனைத்துபகுதிகளிலும் உள்ளமக்கள் வளர்ச்சிக்கானபாதையைகாண இதன் முடியும் என்றுஅவர் கூறினார் ஜி ஏழு உச்சிமாநாட்டின் சிறப்பு விருந்தினராக பங்கேற்பதற்குபிரான்ஸ் அதிபா் திரு இமானுவேல் மாக்ரான் விடுத்துள்ள அழைப்பை பிரதமா் திருநரேந்திரமோடிஏற்றுக் கொண்டுள்ளாா் வரும் ஆகஸ்ட் மாதம் பிரான்ஸில் நடைபெறவுள்ள இந்தஉச்சிமாநாட்டில் பிரதமர் கலந்துகொள்வார் நாடுகளுக்கும் இடையேஉள்ளஉறவைஅவரதுபயணம் வலுப்படுத்தும் என்றும் என்றும் இரு வெளியுறவுத்துறைசெய்திதொடர்பாளர் திருரவீஸ்குமார் கூறியுள்ளார் பிரதமின் பயணத்தால் இந்தியா பிரான்ஸ் இடையேயானபாதுகாப்பு ஒத்துழைப்பு வலுப்பெறும் என்றும் இந்தியாவைபொருளாதாரத்தில் வளர்ச்சியடையும் நாடாகபிரான்ஸ் அங்கீகித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நீர் ஆதாரங்களைபகிர்ந்தகொள்வதுமற்றும் குடநீர் தேவைதொடர்பாகவிவாதிப்பதற்காகமாநிலநீர்வளத்துறைஅமைச்சர்கள் பங்கேற்கும் முதல் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது

நாடுமுழுவதிலும் உள்ளஅனைக்கட்டுகளில் நீரின் அளவு வெகுவாககுறைந்துவரும் நிலையில் இந்தகூட்டம் இன்றுநடைபெறுவதுகுறிப்பிடத்தக்கது மத்தியஅரசுபொறுப்பேற்றபின்னர் சம்ப்பிக்கப்படஉள்ளநிதிநிலைஅறிக்கையில் இம்மாதம் இடம்பெறவேண்டியபல்வேறுஅம்சங்கள் தொடர்பாகமத்தியநிதிஅமைச்சர் திருமதிநிா்மலாசீதாராமன் பல்வேறுதுறைஅதிகாரிகளுடன் இன்றுஆலோசனைநடத்துகிறார் விவசாயிகளின் நலன் கருதி விவசாயஅமைப்புகளின் பிரதிநிதிகளுடனும் தொழிலதிகா்களுடனும் வர்த்தகஅமைப்புகளின் பிரதிநிதகளுடனும் அவர் விவாதிக்கவுள்ளார் மத்திய அரசுவிவசாயிகளின் வருமானம் இரட்டிப்பாக்கப்படும் என்றுஏற்கனவேகூறியுள்ளநிலையில் அதற்கானவழிமுறைகள் குறித்தும் இந்தகூட்டத்தில் ஆய்வு செய்யப்படுகிறது நேரடிஅந்நியமுதலீட்டுத் திட்டங்களுக்குஊக்கம் அளிக்கவும் தொழில் உற்பத்தியைஅதிகரிக்கவும் தேவைப்படும் உத்திகள் குறித்தும் இந்தகூட்டத்தில் ஆலோசனைமேற்கொள்ளப்படும் என்றுளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார் உத்திரபிரதேசமுதலமைச்சர் யோகிஆதித்யநாத் குறிததுஆட்சேபகரமானகருத்துக்களை சமூக வலைதளத்தில் பதிவிட்டதுதொடர்பாககைதுசெய்யப்பட்டபத்திரிகையாளர் பிரசாந்த் கனோஜியாவிற்குஉச்சநீதிமன்றம் இன்று ஜாமீன் வழங்கியது நீதிபதிகள் இந்திராபானர்ஜி மற்றும் திருஅஜய் ரஸ்தோஹிஆகியோர் அடங்கிவிடுமுறைக்காலஅம்வு இந்தவழக்கைவிசாரித்தது

இருப்பினும் பத்திரிகையாளர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளஅனைத்துகருத்துக்களையும் ஏற்றுக் கொள்வதற்கில்லைஎன்றுநீதிபதிகள் தெரிவித்தனா் கைவாஷ் மானசரோவர் புனிதயாத்திரையைவெளியுறவுத்துறைஅமைச்சர் திருஜெய்சங்கர் இன்றுகாலைதொடங்கிவைத்தார் புதுதில்லியிலிருந்துமானசரோவருக்குமுதல் குழு இன்று புறப்பட்டது இரண்டுவழியாகமனசரோவருக்குயாத்திரைசெல்வதற்குதிட்டமிடப்பட்டுள்ளது

நாட்டின் வடக்குமற்றும் மத்தியபகுதிகளில் தொடர்ந்துகடும் அனல் காற்றுவீசிவருகிறது

இதனிடையே இம்மாநிலத்தின் பல்வேறுபகுதிகளில் அடுத்த இரண்டுநாட்கள் இடியுடன் கூடிய பலத்தமழைபெய்யும் என்றுவானிலைஆய்வு மையம் எச்சித்துள்ளது

ராஜஸ்தான் மாநிலத்தின் பலபகுதிகளிலும் நேற்றுகடும் வெப்பம் நிலவியது

மாநிலத்தின் சோபியான் மாவட்டத்தில் ஐம்மு கஷ்மீர் பாதுகாப்புப் படையினர் நடத்தியதுப்பாக்கிசூட்டில் அடையாளம் தெரியாத இரண்டுதீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் இன்றுஅதிகாலைஅப்பகுதியில் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்டதேடுதல் வேட்டையின்போதுபயங்கரவாதிகளுக்கும் பாதுகாப்புப் படையினருக்கும் இடையேசண்டைநடந்தது இந்ததேடுதல் பணியின்போதுஏராளமான ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டதாகஅதிகாரிகள் தெரிவித்தனா்

அரபிக்கடலில் மையம் கொண்டுள்ளவாயு புயல் வரும் வியாழக்கிழமைகுஜாத் கரையைகடக்கும் என்று இந்தியவானிலைஆய்வு மையம் கூறியுள்ளது

இண்டியாநிறுவனநிதிப்பரிமாற்றவழக்கில் தேசியவாதகாங்கிரஸ் கட்சியின் ஏர் முத்ததலைவர் திருபிரபுல் படேல் அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு இன்று இரண்டாவதுநாளாகஆஜரானாா் ஐக்கியமுற்போக்குக் கூட்டணிஅரசின் ஆட்சிக்காலத்தின்போதுசிவில் விமானபோக்குவரத்துத் துறைஅமைச்சராகபதவிவகித்தஅவர் இண்டியாவிமானநிறுவனம் ள் நஷ்டத்தில் இயங்குவதற்குவழிவகுத்ததாகஅவர் மீதுகுற்றம்சாட்டப்பட்டுள்ளது மாநிலங்களவைஉறுப்பினராகஉள்ளஅவர் நேற்றுவிசாரணைக்குஆஜரானபோதுஅவர் அளித்தவாக்கு மூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகஅதிகாரிகள் தெரிவித்தனா் ஏர் இண்டியாநிறுவனத்தின் விமானசேவையைவேண்டுமென்றேதவறாகபயன்படுத்தியதாகஅவர் மீதுகிரிமினல் புகார் அளிக்கப்பட்டுள்ளது

கவுண்ட்டவ் மாவட்டத்தில் சோபானேகவ் என்றகிராமத்தில் டோகோன் என்றபழங்குடியினா் மீதுசிவர் இந்ததாக்குதலைநடத்தியதாகஅதிகாரிகள் தெரிவித்தனர்

ஆட்டம் கைவிடப்பட்டதைஅடுத்து இரு அணிகளுக்கும் தவாஒரு புள்ளிவழங்கப்ட்டது